பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் கொரோனா நோய் தொற்று தொடர்பாக காணொலி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

தமிழகத்தில் மக்கள் கூடும் இடங்களில் சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

காமராஜ் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார்

மருத்துவம் சார்ந்த அடிப்படை வசதிகள் மருத்துவ உபகரணங்களின் நிலைமை போன்றவை குறித்தும் பிரதமர் இதில் கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் தத்தம் மாநிலங்களுக்கு தேவையான நிவாரணத்தொகை குறித்தும் முதலமைச்சர்கள் பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிகிறது முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கொரோனா நோய் தொற்றை தவிர்க்கும் வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கான அறிவுரைகளை ஆயுஷ் அமைச்சகம் வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் நுரையீரல் திறனை மேம்படுத்துவது முதுகெலும்பு நரம்புகளை வலுப்படுத்துவது தொடர்பான யோகா பயிற்சிகளை தினசரி மக்கள் மேற்கொள்ள ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் கொரோனா தொடர்பான போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிரான பிரச்சாரத்தை முனைப்புடன் மேற்கொள்ளுமாறும் ஆயுஷ் மருத்துவர்கள் வலியுறுத்தியிருந்தனர் இதனிடையே குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அனைத்து மாநில ஆளுநர்களுடன் கொரோனா நோய் தொற்று குறித்து நாளை மேற்கொள்கிறார்

நோய் தொற்று தொடர்பான செய்திகளின் உண்மை தன்மையை மக்கள் ஆய்ந்து அறியும் வகையில் மத்திய அரசு இதற்கான இணையதள பக்கத்தை உருவாக்கியுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது

கொரோனா பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இத்தடைக்காலத்தில் விதிமுறைகளை கடுமையாக செயல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது

இதனிடையே இஸ்லாமிய யாத்ரீகர்கள் வரும் ஜுலை மாதம் மேற்கொள்ள உள்ள ஹஜ் புனித யாத்திரைக்கான திட்டங்களை முறையான அறிவிப்பு வரும்வரை மேற்கொள்ள வேண்டாம் என சௌதி அரேபிய அரசு அறிவுறுத்தியுள்ளது

காணொலி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி நோய் தொற்றால் ஏழை எளிய மக்களும் நலிவுற்ற பிரிவினரும் பெருமளவு பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் அனைவரும் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் திரு

பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு கொரோனா நோய் தொற்று எதிரொலியாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்நடைமுறையை கோவை மாவட்டத்தில் சிறப்பாக வழிவகை செய்துள்ள வருவாய் துறை அமைச்சருக்கும் மாவட்ட காவல்துறையினருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

பன்னீர்செல்வம் தேனி புதிய பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார்

ராஜு நியாயவிலைக்கடைகளில் கடந்த மார்ச் மாதம் ரேசன் பொருட்களை வாங்காத நுகர்வோர் இம்மாதத்தில் அவற்றை வாங்கிக் கொள்ளலாம் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

மதுரை மாவட்டம் பொன்மேனி நியாயவிலைக்கடையை மாநில அரசின் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கடைகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு முக கவசம் வழங்கப்பட்டு வருவதாகவும் குத்திகரிப்பான் கொண்டு கைகளை குத்தப்படுத்திய பிறகே பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்